நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக பிரதமர் அரசு திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் ஆயுஸ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த செலவில் தரமான சுகாதார வசதிகள் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது

குழந்தைகளுக்கு கல்வி

மத்திய அரசின் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் பொது மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார் பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாப்பதோடு மட்டுமின்றி பழமையான அடையாளங்களை அரசு நவீனமயமாக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் இருந்து கடத்தி செல்லப்பட்ட பழங்காலச் சிலைகளை மத்திய அரசு திரும்பக் கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் இன்று மாலை கேரளா செல்லும் பிரதமர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் கொல்லத்தில் புறவழிச்சாலை ஒன்றையும் அவர் திறந்து வைக்கிறார் பின்னர் பொதுக் கூட்டம் ஒன்றிலும் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார்

இந்திய தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பணிமனை ஒன்றை இன்று புதுடெல்லியில் துவக்கி வைத்துப் பேசிய அவர் இதைத் தெரிவித்தார் அரசு நாடு முழுவதும் மிக அதிக அளவில் புதிய வேலை வாய்ப்புக்களை உருவாக்கி உள்ளதாக கூறிய அவர் இதன் காரணமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சாத்தியக் கூறுகள் அதிகரித்துள்ளன என்றார் வேலை வாய்ப்பு விவரம் குறித்த துல்லியமான புள்ளி விவரங்களை திரட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இந்நிழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு பியூஸ்கோயல் மரபுசாரா எரிசக்தி துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு சுற்றுசூழலும் மாசின்றி நன்கு பராமரிக்கப்படும் என்றார் அவர்

மத்திய அரசு இதற்கான அறிவிக்கையை நேற்று வெளியிட்டுள்ளது குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இச்சட்டத்திற்கு ஒப்புதல் அறிவித்துள்ளதை அடுத்து இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது

ஆயூஷ்மான் பாரத் மக்களுக்கு தரமான சுகாதார வசதிகள் குறைந்த செலவில் எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளது

மத்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் அமல்படுத்தப்படும் பிரதமந்திரியின் ஆவாஸ் யோஜன திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது புதிதாக அறிவிக்கப்பட்ட ஆயூஸ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு எளிதில் சுகாதார சேவை கிடைக்க இந்த முயற்சி உதவும்

பிரதம மந்திரியின் ஜன ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் பல கோடி ஏழை குடும்பங்களை கொண்டு வர உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது

சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நாகேஷ் மற்றும் திரு சங்கர் ஆகியோர் இதுகுறித்து மாநில ஆளுநருக்கு கடிதம் எழுதி இருப்பதாக தெரிகிறது

பொங்கல் அறுவடைத் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று புதுவை தமிழகத்தில் வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டது தை மாதம் முதல் நாளான இன்று இந்த அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி மக்கள் வாசலில் வண்ணக் கோலம் இட்டு மாவிலை மஞ்சள் கொத்துடன் புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்து வழிபட்டனர் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கலோ பொங்கல் எனக் கூவி உற்றார் உறவினருடன் இணைந்து மக்கள் இந்நாளை சிறப்பாக கொண்டாடினர் வேளாண் பணிகளில் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப் பொங்கல் நாளை கொண்டாடப்பட உள்ளது நாளை மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளை சீவி வண்ணம் தீட்டி கால்நடைகளுக்கு பொங்கல் வழங்கி இந்நாள் கொண்டாடப்படும் நாளைய மறுநாள் காணும் பொங்கலாக மக்களால் கொண்டாடப்படும் காணும் பொங்கலை ஒட்டி கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா மையங்களுக்கு மக்கள் வருகை மிக அதிக அளவில் இருக்கும் என்பதால் காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்ட மத்திய தலைவர்களும் தமிழக முதலமைச்சர் இதர அமைச்சர்கள் மற்றும் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி இதர அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளனர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லி கட்டு போட்டிகள் இன்று நடைபெற்றன திரளான இளுர்கள் இந்த ஜல்லிகட்டில் சீறிவரும் காளைகளை அடக்கி வீர விளையாட்டில் ஈடுபட்டனர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஒய்வுபெற்ற நீதிபதி ஒருவரின் கண்காணிப்பில் இந்த ஜல்லிகட்டு போட்டிகள் நடைபெற்றது புதுவையிலும் பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டது பொது மக்கள் புத்தாடை அணிந்து அதிகாலை முதலே ஆலயத்திற்கு சென்று இறைவழிபாடு செய்தனர் அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகள் மேற்கொண்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக புதுவையில் நேற்று போகிப் பண்டிகை அதிக அளவில் புகையில்லாமல் கொண்டாடப்பட்டது குறிப்பிடதக்கது

கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அந்நாட்டு நீதிமன்றத்தால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தின் போது கடற்படை தாக்குதலுக்கு பயந்து ஒரு மீனவர் கடலில் குதித்து உயிர் இழந்தார் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் நிறுத்தப்பட வேண்டும் என்று மீனவர் சங்கங்கள் வலியுறுத்தி உள்ளன கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ராமேஸ்வரம் நாகப்பட்டிணம் மற்றும் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள்

இதற்கிடையே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவித்து அவர்களை சொந்த ஊருக்கு அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறி உள்ளார் சிங்கள கடற்படையின் அத்துமீறலால் துத்துக்குடி முதல் நாகப்பட்டிணம் வரையிலான கிழக்கு கரையோர மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறி உள்ளார் கும்பமேளா நம் நாட்டின் ஆன்மிக மற்றும் கலாச்சாரா பாரம்பரியத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் உலகிலேயே மிக அதிக அளவில் மக்கள் கூடும் கும்பமேளா உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று துவங்கியது கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் மக்களின் புனித நீராடலுடன் இந்த விழா இன்று காலை தொடங்கியது

பல இடங்களில் பக்தர்கள் நீராடுவதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மகளிருக்கென தனியாக குளியல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த விழாவை ஒட்டி உத்தரபிரதேச அரசு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது

இந்த கும்பமேளாவை ஒட்டி குடியரசு தலைவரும் பிரதமரும் வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளனர் இந்த விழா நம் நாட்டின் பன்முகத் தன்மை கொண்ட ஆன்மீக மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திமோடி தமது செய்தியில் கூறி உள்ளார் இந்த கும்மேளாவின் ஒரு பகுதியாக வாரணாசியில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தின விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது